பிரதமர் திரு நரேந்திரமோடி கோவை கொடீசியா வளாகத்தில் பிஜேபி அஇஅதிமுக வேட்பாளர்களுக்கு இன்றுமாலை ஆதரவு கோருகிறார்

செய்யப்பட்டிருப்பதாக தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரத சாகு தெரிவித்துள்ளார்

பி எல்

இத்தொகுதிகள் அனைத்திலும் அரசியல் கட்சித்தலைவர்களும் வேட்பாளர்களும் உச்சக்கட்ட இறுதி வாக்கு சேகரிப்பில் முழுவீச்சில் ஈடுபட்டுள்ளனர் வேட்பாளர்கள் வீதிவீதியாக சென்று வாக்காளர்களை சந்தித்து தத்தம் கட்சிகளுக்கு ஆதரவு தருமாறு வேண்டுகோள் விடுத்து வருகின்றனர்

மகாராஷ்டிரா மாநிலம் லாத்தூர் மாவட்டத்தில் பிஜேபி சிவசேனா வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டிய பிரதமர் திரு நரேந்திரமோடி நாட்டின் வளர்ச்சியை மேம்படுத்த தாம் மீண்டும் பிரதமராக வர இருப்பதாக நம்பிக்கை தெரிவித்தார்

நாட்டை பாதுகாக்கும் திறன் படைத்தவர்களுக்கு முதல் வாக்காளர்கள் வாக்களிக்க வேண்டும் என்றும் அவர் வேண்டுகோள் விடுத்தார் கர்நாடகாவின் சித்ரதுர்கா மைசூர் பகுதிகளிலும் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டங்களில் இன்று பிரதமர் உரையாற்றுகிறார் பிரதமர் இன்றுமாலை கோவை கொடீசியா வளாகத்தில் அஇஅதிமுக கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டுகிறார்

முதலமைச்சர் திரு எடப்பாடி

பழனிசாமி உட்பட கூட்டணி கட்சி தலைவர்கள் இதில் பங்கேற்கின்றனர்

மனுக்கள் நாளை பரிசீலிக்கப்படுகின்றன

பொன் ராதாகிருஷ்ணன் கன்னியாகுமரி மாவட்டம் பறக்கை பகுதியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் பிஜேபி யின் தேர்தல் அறிக்கை சிறப்பானது என்றும் அனைத்து தரப்பு மக்களும் பயன்பெறும் வகையில் இது அமைந்துள்ளதாகவும் குறிப்பிட்டார் மத்தியிலும் ஆட்சி மாற்றம் வரப்போவதில்லை தமிழகத்திலும் மாற்றத்திற்கான வாய்ப்பு இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டார்

தமிழிசை சௌந்தராஜன் தெரிவித்துள்ளார்

ராகுல்காந்தி அஸ்ஸாம் ஹைலாகண்டியிலும் பீகார் கயாவிலும் இன்று தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் உரையாற்றுகிறார்

நாளை உத்தரப்பிரதேசம் மாநிலம் அமேதி மக்களவை தொகுதியில் தனது வேட்புமனுவை திரு

க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார் நெல்லை மக்களவை தொகுதியில் திமுக வேட்பாளரை ஆதரித்து இன்று பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் ஆட்சியிலும் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்களை சந்திக்கும் இயக்கம் திமுக என்றார்

திமுக அனைத்து மதத்தையும் அரவணைத்து செல்லும் கட்சி என்றும் அவர் கூறினார்

முன்னதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி நாமக்கல் மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட சங்ககிரியில் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் உரையாற்றுகையில் மக்கள் நலனை குறிக்கோளாக கொண்டே அஇஅதிமுக செயல்படுவதாக குறிப்பிட்டார் மத்தியில் மீண்டும் பிரதமர் நரேந்திரமோடி ஆட்சி அமைந்தவுடன் கேபிள் டிவி கட்டணம் குறைக்கப்படும் என்றார் அஇஅதிமுக கூட்டணி மத்திய மாநில அரசுகளின் சாதனைகளை சொல்லி வாக்குகளை கோரும் அதேவேளையில் அஇஅதிமுக மீது பொய்யான குற்றச்சாட்டை திமுக வாக்குகள் கோருவதாக குற்றம் சாட்டினார்

கதிரவன் நேரில் ஆய்வு செய்தார்

இந்நாளையொட்டி குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் புதுதில்லி தேசிய காவலர் நினைவகத்தில் நாட்டிற்காக இன்னுயிர் ஈந்த காவலர்களுக்கு அஞ்சலி செலுத்தினார்

அயூப் இன்று திருச்சியில் காலமானார்

விஜயவாடா பனாஜி ஹைதராபாத் ஆகிய வானொலி நிலையங்களிலும் இயக்குநராக அவர் பணியாற்றியுள்ளார் கிரிக்கெட் ஐ பி எல்